முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

எடியூரப்பா அம்மாநில சுட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

மகளிர் நலனுக்காக மாநில அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் உணவு தாளிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்களவைத் தேர்தலில் திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்து பெரிய வெற்றியை அளித்ததாக அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படும் கட்சியாக திமுக திகழ்கிறது என்பதை இது வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறை கூறினார் கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பாமக இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கிரிசமுத்திரத்தில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவரும் திமுக தலைவர் திரு முகஸ்டாலினால் எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது என்றும் டாக்டர் அன்புமணி குற்றம் சாட்டினார் சென்னை வடபழனியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் நேரிட்ட விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள உயர்மட்டக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத் துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

தொல்லியல் துறை சார்பில் தருமபுரி மாவட்டத்தில் கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படவுள்ளதாக அத்துறைக்கான ஆணையர் திரு உதயசந்திரன் கூறியுள்ளார் தருமபுரியில் நடைபெற்று வரும் புத்தகத் திருவிழாவில் நேற்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார்

ஆனால்

தமிழகத்தில் பழம்கற்கால புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் தருமபுரி கிருஷ்ணகிரி வடமாவட்டங்களில்தான் அதிகம் இங்கு கிடைக்கும் நடுகற்கள் அத்தனை ஈமச்சுடங்குகளுக்குரிய அடையாளங்கள் கிடைத்த கற்கோடாரிகள் அத்தனையுமே பழமையானவை இந்தப் பகுதியில்தான் நம்முடைய ஆதிமனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றளார்கள்

எடியூரப்பா அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார்

ரமேஷ் குமார் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சித்தாவல் தடைச் சட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நடப்பு சட்டப்பேரவையின் எஞ்சிய காலத்திற்கு இவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ரமேஷ் குமார் கூறினார் உலக புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது புலிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனைபொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விருது வழங்கவுள்ளார் நக்ஸலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புப் படையினரின் வசதிக்காக விமான ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான உத்தரவினை உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளதாக பிடிஐ தெரிவித்துள்ளது இதனையடுத்து எல்லைப் பாதுகாப்புப் படையின் ஹெலிகாப்டர் இந்த சேவைக்காக ராஞ்சியில் நிறுத்தப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொறியியல் கலந்தாய்வுக்கு முன்கட்டணம் கெலுத்தி பங்கேற்காதவர்களுக்கு இறுதி வாய்ப்பாக நாளை மறுநாள் சென்னையில் கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடிகளைப் பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்காக கோத்தகிரி மிளித்தேன் பகுதியில் கோவிலுக்குள் கூண்டு வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குறிப்பாக கரடிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிவித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கோத்தகிரி அருகேயுள்ள மிளித்தேன் கிராமத்தில் நான்கு கரடிகள் உலா வருவதால் இரவு நேரங்களில் கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர் இப்பகுதிகளில் உள்ள தேயிலைத் தோட்டங்களில் சீத்தாப்பழம் ஆரஞ்ச் தாட்பூட் என பல்வேறு பழங்கள் இருப்பதால் கரடிகள் இப்பகுதிகளில் அதிகளவில் கற்றித் திரிகிறது தற்போது நான்கு கரடிகள் அருகேயுள்ள ஸ்ரீசெல்வகணபதி கோவிலுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது இந்தக் கரடிகளை கூண்டு வைத்தட் பிடிக்க அப்பகுதி மக்கள் மாவட்ட வன அலுவலரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனடிப்படையில் வனத்துறையினரால் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது குட்டியை குமந்தபடி கற்றித் திரியும் கரடிகள் கூண்டில் சிக்க வேண்டும் என்பதே பொதமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மயில்வாகணன் வங்கக்கடலின் மேற்கு மத்தியப் பகுதியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

அமெரிக்காவின் உளவுப்பிரவு தலைவர் திரு

டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் நேற்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்தமீறி நேற்று தாக்குதல் நடத்தினர்

மதுரையில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சிறப்பு அஞ்சல் உறை நேற்று வெளியிடப்பட்டது

சேலம் மாநகராட்சியின் கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்குட்பட்ட அரசு உதவிபெறும் பள்ளி வளாகத்தில் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் உட்பட ஏழு பேர் தங்கப்பதக்கம் வென்றனர்

இன்று நடைபெறவுள்ள போட்டியில் காரைக்குடி அணி திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது